பிரதமர் திரு நரேந்திரமோடி புனே இந்திய சீரம் மருந்து தயாரிப்பு நிறுவனத்தில் கோவிட் தடுப்பூசி பணிகளை நாளை ஆய்வு செய்கிறார்

சிறந்த செயல்பாடு மாநிலங்களுக்கான தரவரிசை பட்டியலில் தமிழகம் முதலிடத்தை பெற்றதற்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி

நரேந்திரமோடி புனேயில் உள்ள இந்திய சீரம் மருந்து தயாரிப்பு நிறுவனத்தை நாளை பார்வையிடுகிறார்

இதில் பங்கேற்பதற்காக பிரதமர் நாளை பிற்பகல் புனே செல்கிறார்

எடப்பாடி

பழனிசாமி அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மற்றும் மருத்துவ நிபுணர்களுடன் சென்னை தலைமை செயலகத்திலிருந்து நாளை காணொலி மூலம் ஆலோசனை மேற்கொள்கிறார்

இதனிடையே தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் பண்டிகைக்கு உச்சநீதிமன்றத்திற்கு விடுமுறை அறிவிக்கப்பட்ட நிலையில் முதலமைச்சர் திரு

இத்தினத்தையொட்டி உடல் உறுப்பு தானத்தில் சிறந்து விளங்கும் தமிழகத்திற்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்த்தன் காணொலி மூலம் இன்று விருது வழங்கினார்

மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர்

விஜயபாஸ்கர் மாநில மக்கள்நல்வாழ்த்துறை செயலர் டாக்டர்

மமம செங்கோட்டையன் தமிழகத்தில் உள்ள தனியார் பள்ளிகளுக்கு அரசு பள்ளி ஆசிரியர்கள் சென்று மறைமுகமாக பாடம் நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

ஆசிரியர்கள் தத்தம் பகுதியில் உள்ள பள்ளி செல்லா குழந்தைகள் குறித்த ஆய்வு நடத்தி வருவதாக கூறினார்

இந்திய பெருங்கடல் பகுதியில் கடல்சார் ஒத்துழைப்பு உள்ளிட்டவை குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்படுகிறது

பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார்

மமம வீரமணி வாய்ஸ் நிவர் புயல் காரணமாக அரசு மேற்கொண்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளால் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தில் சேதங்கள் பெருமளவு தவிர்க்கப்பட்டிருப்பதாக மாநில வணிகவரி பத்திரப்பதிவு துறை அமைச்சர் திரு

வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பல்வேறு நீர்நிலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் மக்கள் கவனமுடன் இருக்குமாறு கேட்டுக்கொண்டார்

தொடர்ந்து பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்கள் உடனடியாக கிடைக்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்படி அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார்

மகேஸ்வரி ரவிக்குமார் அறிவுறுத்தியுள்ளார்

வெல்லமண்டி

வியாபாரிகளும் வர்த்தகர்களும் மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தும் அனைத்து கோவிட் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றி ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்